நல்வாழ்வுத்துறை செயலாளர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார்

செய்யும் என்று மத்திய அமைச்சர் திரு பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்திருக்கிறார்

சாய்ராஜ் இணையும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளது இனி விரிவான செய்திகள் தமிழ்நாட்டில் காய்ச்சல் கட்டுக்குள் உள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலாளர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் வேலூரில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தொற்றுநோய்களும் முழு கட்டுப்பாட்டில் இருப்பதாகக் கூறினார் அக்டோபர் மாதம் காய்ச்சல் மற்றும் அதற்கான அறிகுறிகள் சென்ற அதிகரித்தையடுத்து போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு அதன் தாக்கம் படிப்படியாக குறைக்கப்பட்டது என்று கூறினார் எவ்வித காய்ச்சல் ஏற்பட்டாலும் உடனடியாக அரசு மருத்துவமனைக்கு சென்று சிகிச்சை பெற வேண்டும் என்று மக்களை அவர் கேட்டுக் கொண்டார் டெங்கு மற்றும் பன்றிக் காய்ச்சல் அறிகுறி தென்படும் போதே மருத்துவமனையில் சிகிச்சை பெற வேண்டும் காலதாமதம் செய்வதை தவிர்க்க வேண்டுமென்று அவர் கேட்டுக் கொண்டார்

பொதமக்களுக்கு காய்ச்சல் தொடர்பான விழிப்புணர்வு இருக்குமானால் இந்நோயை முற்றிலுமாக வரவிடாமல் தடுக்க முடியும் என்றும் அவர் தெரிவித்தார் பொதுமக்களும் தன்னார்வ அமைப்புகளும் டெங்கு மற்றும் பன்றிக்காய்ச்சல் தொடர்பான விழிப்புணர்வை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார்

இரண்டு வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு ஏற்படும் குறைகளை நிவர்த்தி செய்வது எளிது என்பதால் இவற்றைக் கண்டறிந்து குணப்படுத்தும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் கூறினார்

முன்னதாக மாவட்ட ஆட்சித் தலைவர் அலுவலகத்தில் சமூக நலன் மற்றும் சத்துணவுத்துறை திட்டங்கள் குறித்து உயர் அதிகாரிகளிடம் அமைச்சர் ஆய்வு மேற்கொண்டார் தமிழ்நாட்டில் கூட்டணி அமைப்பது குறித்து பிஜேபி தேர்தல் நேரத்தில் முடிவு செய்யும் என்று மத்திய அமைச்சர் திரு பொன் ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார் காஞ்சிபுரம் மாவட்டம் சிங்கப்பெருமாள் கோவிலில் நேற்று நாடாளுமன்ற தேர்தல் பணிக்கான வாக்குச்சாவடி நிலை பொறுப்பாளர்கள் கூட்டத்திற்குப் பின் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார் ஐயப்பன் கோவில் சீசன் தொடங்க உள்ள நிலையில் கோவிலில் அமைதியான வழிபாடு நடைபெற கேரள அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்று கேட்டுக் கொண்டார் பக்தர்களை கண்டிக்கும் வகையில் கேரள அரசு நடந்து கொள்வதாகக் கூறிய அவர் இத்தகைய இடையூறு விளைவிக்கும் நடவடிக்கைகளை அம்மாநில அரசு நிறுத்த வேண்டுமென்று கேட்டுக் கொண்டார் தமிழ் பணியாற்றி பெருமை சேர்த்த அருந்தமிழ்ச்செல்வர் வீரமாமுனிவரின் பிறந்த நாள் இன்று தமிழ்நாட்டில் கொண்டாடப்படுகிறது அவரது பிறந்த நாள் அரசு விழாவாக கொண்டாடப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது மெரினா கடற்கரையில் அமைந்துள்ள அன்னாரின் சிலைக்கு

அவர் தமிழ் மொழிக்கு ஆற்றிய சீரிய பணிகளையடுத்து வீரமாமுனிவர் என்ற புனைப் பெயர் குட்டப்பட்டது

அந்நாட்டின் புதிய பிரதமரின் சகோதரரும் முன்னாள் நாடாளுமன்றத் தலைவருமான திரு சாமல் ராஜபக்சே உள்ளிட்ட அமைச்சர்களுக்கு அதிபர் எமத்ரிபால சிறிசேனா பதவிப்பிரமாணம் செய்து வைத்தார் நாடாளுமன்றக் கூட்டம் அடுத்த வாரம் புதன்கிழமை நடைபெறும் போது நிலையான அரசு அமைவது குறித்த பெரும்பான்மைக் கருத்தை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்பு அளிக்கப்பட வேண்டுமென்று நாடாளுமன்றத் தலைவர் திரு காரு ஜெயசூர்யா கூறியுள்ளார் நேற்று நாடாளுமன்ற அலுவல் பட்டியல் பற்றி பல்வேறு கட்சித் தலைவர்களுடன் பேசும் போது அவர் இதைத் தெரிவித்தார் நாடாளுமன்ற கூட்டத் தொடரின் முதல் நாளன்று பெரும்பான்மை நிரூபிக்கும் வாக்கெடுப்பு நடைபெற சாத்தியமில்லை என்று அரசு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன புதிய பிரதமர் திரு மஹிந்தா ராஜபக்சேவுக்கு ஆதரவளிக்க சிறிய கட்சிகளின் உறுப்பினர்கள் மறுத்துவிட்ட நிலையில் அவருக்கு பெரும்பான்மை உறுப்பினர்களின் ஆதரவு இல்லை பதவி நீக்கம் செய்யப்பட்ட பிரதமர் திரு ரணில் விக்ரமசிங்கே நாடாளுமன்றத்தில் தனக்கு பெரும்பான்மை உள்ளது என்று கூறியுள்ளார் பிரதமரின் கிராம சாலை அபிவிருத்தி திட்டம் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது

அமெரிக்காவின் அட்டர்னி ஜென்ரல் ஜெஃப் செஷன்ஸ் அதிபர் ட்ரம்ப்பின் வேண்டுகோளின்படி தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார் பாகிஸ்தானில் சமய அவதூறு குற்றச்சாட்டின் பேரில் சிறை வைக்கப்பட்டிருந்த ஆசியா பிபி என்ற கிறிஸ்தவ பெண் அந்நாட்டு உச்சநீதிமன்ற உத்தரவின்பேரில் சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்டுள்ளார் அவர் நெதர்லாந்து கொண்டு செல்லப்படுவார் என்று செய்திகள் தெரிவிக்கின்றன இந்த ஆண்டு உலகக்கோப்பை கால்பந்து போட்டிகளின் போது ஆளில்லா விமானம் மூலம் நடத்த உத்தேசிக்கப்பட்ட தூக்குதலை ரஷ்யா முறியடித்ததாக அந்நாட்டு செய்தி நிறுவனம் டாஸ் கூறியுள்ளது தீபாவளிப் பண்டிகை பட்டாசு காரணமாக தில்லி நகரின் காற்று மாசு தரம் மிக மோசமானது என்ற நிலைக்கு தள்ளப்பட்டது

திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் கந்தகஷ்டி விழா இன்று தொடங்குகிறது

விளையாட்டுச்செய்திகள் சீன ஒபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் கிடாம்பி ஸ்ரீகாந்த் தம் சிராக் ஷெட்டி சத்விக்சாய்ராஜ் ராங்கிரெட்டி இணையும் காலிறுதிக்கு முந்தைய ஆட்டங்களுக்கு தகுதி பெற்றுள்ளனர் ஃப்யூஜவ் நகரில் நேற்று நடைபெற்ற ஆடவர் ஒற்றையர் முதல் சுற்றுப் போட்டியில் ஸ்ரீகாந்த் பிரான்ஸ் நாட்டின் லூகாஸ் கோர்வி யை வென்றார் மற்றொரு ஆட்டத்தில் ஹெச் எஸ் பிரணாய் தோல்வியடைந்து வெளியேறினார் மகளிர் ஒற்றையர் போட்டியிலும் வைஷ்ணவி ரெட்டி ஜக்கா தோல்வியடைந்து வெளியேறினார்

மகளிர் ஒற்றையர் பிரிவில் பி வி சிந்து காலிறுதிக்கு முந்தைய போட்டிக்கு ஏற்கனவே தகுதி பெற்று விட்டார் சாய்னா நேவால் இந்தப் போட்டியில் பங்கேற்கவில்லை